நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டார்

வெளிமாநிலங்களில் உள்ள தமிழக தொழிலாளா்களை அழைத்துவர உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதில் சிறு குறு நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக மட்டும் ஆறு அறிவிப்புகள் இடம் பெறுவதாகத் தெரிவித்தாா் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு எவ்வித உத்தரவாதமும் இன்றி மூன்று லட்சம் கோடி ருபாய் அளவுக்கு கடனுதவி வழங்கப்படும் என்று அவர் கூறினார்

சிறப்பாக செயல்பட்டு வரும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு உதவிடுவதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதியம் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார் சிறு குறு தொழில் நிறுவனங்களை வரையறுப்பதற்கான வரம்புகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

தொழிலாளா் வருங்கால வைப்பு நிதிக்காக வழங்கப்பட்ட சலுகை மேலும் மூன்று மாதத்திற்கு நீட்டிக்கப்படும்

அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை முடிப்பதற்கு கூடுதலாக ஆறுமாத காலஅவகாசும் அளிக்கப்படும் கட்டுமான தொழில் நிறுவனங்கள் தங்களின் திட்டங்களை நிறைவேற்ற கூடுதலாக ஆறு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தொழில் நிறுவனங்கள் கூடுதலாக செலுத்திய வருமான வரி உடனடியாக திருப்பி வழங்கப்படும்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக அத்தியாவசியப் பொருட்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தங்குத்தடையின்றி விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தாா் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் கிடைப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

கோயம்பேடு காய்கறி சந்தையில் இருந்து நோய்த்தொற்று பரவாமல் தடுக்க அரசு தரப்பில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை வியாபாரிகளிடம் நடத்தியதாகவும் அவர் கூறினார் அப்பகுதியில் நோய்த்தொற்று பரவல் அறிந்த உடனேயே கோயம்பேடு வணிகவளாகம் மூடப்பட்டு திருமழிசைக்கு மாற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார்

பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றும் முகக்கவசம் அணிதல் அகைகளை கழுவுதல் போன்றவற்றை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார்

குடிமராமத்து பணிகளை விரைந்து முடிப்பதற்கும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள தொழில்துறையை மீட்டெடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைத்தார் ஊரடங்கு தள்வு காரணமாக பல்வேறு தொழில் நிறுவளங்கள் தற்போது செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இதற்கான முடிவுகளை மேற்கொள்வது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்துடனும் இதர தொடர்புடைய துறைகளுடனும் ஆலோசனை நடத்திய பின்னர் முடிவு மேற்கொள்ளப்படும் என்றார்

எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில பகுதிகளில் கனமழை இருக்கக்கூடும் என்றும் கூறினார்